மத்திய அரசின் முன்னோடித் திட்டமான பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மக்கள் சுகாதார இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஞ்சியில் இன்று துவக்கி வைத்தார்

அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திரமோடி ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று துவக்கி வைத்தார்

துவக்க விழாவிற்கு முன்னதாக பிரதமர் இத்திட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்தார் ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஆயுஷ்மான் பாரத் கண்காட்சியையும் பிரதம் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

நட்டா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பணப்பரிமாற்றம் அற்ற காகிதமற்ற எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய மாபெரும் திட்டம் என்றார் உலத்திலேயே அரசு சார்பில் நடைபெறும் மிகப்பெரிய இத்திட்டம் குறித்து உலகம் முழுவதும் பேசி வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ரகுபார்தாஸ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டின் மூலம் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் துவக்க விழா தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் உடல் நலம் பேணி காக்கும் சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ வசதி அளிக்கும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்படுவது வரலாற்று முக்கிய நிகழ்வு என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார் முகநூலில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிறுவனத்துடன் போர் விமான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்ததாக ஹோலந்து குற்றம் சாட்டியதன் பின்ணியில் இது முக்கியத்துவம் பெறுகிறது இதனிடையே ரிலையன்ஸ் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது டசால்ட் ஏவியேஷன் என பிரான்ஸ் அரசும் தெளிவுபடுத்தியுள்ளது தான் இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் அரசு எந்தவிதத்திலும் தலையிடவில்லை எனவும் இந்திய நிறுவனங்களை தேர்வு செய்வதில் பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஹோலந்தின் நிலைப்பாடு ஆதாரமற்றது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் கூறியுள்ளார்

பா விடுதலையானதின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் புதுதில்லியில் இன்று நிறைவடைகிறது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதுகுறித்து அரசிற்கு வெளிப்படையான கொள்கைகள் உள்ளதாகவும் கூறினார் முதல் உலகப்போரின் போது ஹை பா நகரை ஒட்டோமான் ஆட்சியிலிருந்து விடுதலையடைய இந்திய ராணுவத்தின் மைசூர் மற்றும் ஜோத்பூர் பிரிவுகள் பெரும் பங்காற்றியுள்ளதை நினைவு கூறும் வகையில் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது

சுஷ்மா கூட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகிறார் பொதுசபைக் கூட்டத்தின் போது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் இடையே நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது நினைவிருக்கலாம்

இராதாகிருஷ்ணன் பாரதீய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டங்கள் ராஜபாளையத்தில் இன்று நடைபெறுகிறது

கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் என்ற திமுக வின் கோரிக்கையை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் ழுள்ள்ள வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம் இன்று நடைபெறுகிறது

அனில்மேஷ்ராம் தலைமையில் அனைத்துக்கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் பின்னர் காஞ்சிபுரம் பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் விழிப்புணர்வு முகாமை திரு அனில் மேஷ்ராம் ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

மேலும் ஆசிரியர் தகுதித்தேர்வில் வெயிட்டேஜ் முறையில் பணி வாய்ப்பு இழந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தகுதித்தேர்வு நடத்தப்பட்டு பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார்

அன்பழகன் தமிழகத்தில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பிரதமாின் வீட்டுவசதி திட்டம் பசுமை வீடுகள் திட்டம் மூலம் அரசு வீடுகளை ஒதுக்கி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதை நிவர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

வேலுமணி நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் புறநகர் காவல் நிலையங்களில் நூலக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டம் விரைவில் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்

பின்னர் தெற்கு வீரபாண்டியபுரம் குமாரரெட்டியாபுரம் ஆகிய கிராம மக்களிடமும் ஆலை ஊழியர்களிடமும் அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்தனர்